புதுச்சேரிசுட்டப்பேரவைதொகுதிகளிலும் ஒரேகட்டமாகநாளைவாக்குப்பதிவு கேரளா நடைபெறவுள்ளது

சத்தீஷ்கரில் நக்சலைட் தீவிரவாததாக்குதலில் உயிர்நீத்தபாதுகாப்புப்படைவீரர்களுக்குமத்தியஉள்துறைஅமைச்சர் திருஅமித் ஷா இன்றுவீரவணக்கம் செலுத்தினார்

இனிவிரிவானசெய்திகள் தமிழகசுட்டப்பேரவைதேர்தலுக்கானவாக்குப்பதிவு நாளைநடைபெறவுள்ளநிலையில் அகற்குத் தேவையானஅனைத்துஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகதேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மின்னணுவாக்குப்பதிவு எந்திரங்களைவாக்குச் சாவடிகளுக்குஅனுப்பும் பளிதொடர்ந்துநடைபெற்றுவருகிறது இப்பணி இன்றுமாலைக்குள் நிறைவடையும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது

காலை ஏழு மணியிலிருந்துமாலை ஆறு மணிவரைபொதுவானவாக்காளர்கள் வாக்களிப்பார்கள்

வாக்காளர் அடையாளஅட்டை இல்வாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளஆதார் ஒட்டுநர் உரிமம் உள்ளிட்டமாற்றுஆவணங்களைபயன்படுத்திவாக்களிக்கலாம் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

ஊபர் நிறுவனத்துடன் இணைந்ததேர்தல் ஆணையம் இந்தசேவையைவழங்குகிறது சென்னை திருச்சிமற்றும் கோவை ஆகியநகரங்களில் இந்தசேவைவழங்கப்படுவதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது

கன்னியாகுமரிமக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கானவாக்குப்பதிவும் நாளைநடைபெறுகிறது

ஐந்தமாநிலசட்டப்பேரவைதேர்தலையொட்டிவெளிநாட்டுதேர்தல் நிர்வாகஅமைப்புகளுக்கானசர்வதேசமெய்நிகர் தேர்தல் பார்வையாளர்கள் நிகழ்ச்சிக்கு இன்றமுதல் தேர்தல் ஆணையம் ஏற்பாடுகள் செய்துள்ளது

இந்தநிகழ்ச்சியில் இந்தியதேர்தல் நடைமுறைகள் குறித்துவிரிவானதகவல் பரிமாற்றம் இடம்பெறும்

சத்தீஷ்கர் மாநிலம் பஸ்டாரில் உள்ளமண்டலதலைமையகத்திற்கு இன்றுசென்றுள்ளதிருஅமித் ஷா மாநிலத்தில் தற்போதுள்ளநிலைமைகுறித்துஆய்வு செய்தார் இதைத்தொடர்ந்து ஜகதல்பூரில் மாநிலமுதலமைச்சர் திரு பூபேஷ் பாகல் மற்றும் உயரதிகாரிகளுடன் மாநிலபாதுகாப்பு நிலைமைகுறித்துதிருஅமித் ஷா ஆய்வு செய்யஉள்ளார் பிள்ளர் பிஜப்பூர் மாவட்டத்தில் நக்சலைட் தாக்குதல் நடத்தியபகுதிக்குநெருக்கமாகஉள்ளபசகுடா மத்தியரிசர்வ் காவல் படைமுகாமிற்கும் உள்தறைஅமைச்சர் செல்வார் எனஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

தொண்டர்கள் இடையேபிரதமர் திருநரேந்திரமோடிநாளைகாவைபத்தரைமணிக்குகாணொலிக் காட்சி மூவம் உரையாற்றவுள்ளார் கட்சியின் தலைவர் திரு ஜே பிநட்டாவும் உரையாற்றுவார் அமைப்புதினத்தையொட்டிநாடுமுழுவதும் பல்வேறுநிகழ்ச்சிகளுக்குபிஜேபிஏற்பாடுசெய்துள்ளது

குடியரசுதுணைத்தலைவர் வெளியிட்டுள்ளசெய்தியில் பாபு ஜகஜீவன் ராம் சுதந்திரபோராட்டவீரர் சமூக சீர்திருத்தவாதி சிறந்தநிர்வாகிஎனகுறிப்பிட்டுள்ளார் சமூகரீதியில் பின்தங்கியமக்களின் முன்னேற்றத்திற்கு ஐகஜீவன் ராம் மேற்கொண்டஎண்ணற்றமுயற்சிகள் எப்போதம் நினைவில் கொள்ளப்படும் என்றுதிருவெங்கையாநாயுடு கூறியுள்ளார்

தேர்தலுக்குபிறகுதமிழகத்தில் முழு ஊரடங்கு அமலாக்கப்படும் என்றுகூறப்படும் வதந்தியைமக்கள் நம்பவேண்டாம் என்றுசென்னையில் ப்பு செய்தியாளர்களிடம் பேசியமாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைமுதன்மைசெயலாளர் திருராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையேயானமகளிர் நட்புணர்வு கால்பந்தபோட்டி இன்றுநடைபெறுகிறது உஸ்பெகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்தியநேரப்படிமாலைநான்கரைமணிக்குதொடங்குகிறது